பாதிக்கப்பட்டபகுதிகளில் உணவு மற்றும் மருந்துபொருட்கள் ஹெலிகாபடர் மூலம் வினியோகிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்

கரங்கத்தில் தேங்கியுள்ளகழிவுகளைரானுவத்தின் அகற்றினார்கள் என்றும் அவர் கூறினார் அங்குநடந்துவரும் மீட்பு பணிகளைபிரதமர் நேரிடியாககண்காணித்துவருவதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்தநிகழ்ச்சியில் பேசியபிரதமா் திருநரேந்திரமோடி திருகுலாம்நபிஆஸாத்துக்கு புகழாரம் சூட்டினாா் நாடாளுமன்றநடவடிக்கைகளில் திருஆஸாத் கண்ணியத்துடனும் பிறர் மனம் புண்படாதவகையிலும் உரையாற்றியதாகபிரதமா் குறிப்பிட்டாா் பதவிகளும் அதிகாரமும் எப்போதுவேண்டுமானாலும் வரலாம் ஆனால் அதனைஎவ்வாறுகையாளுவதுஎன்பதபற்றிதிருஆஸாத்திடமிருந்துகற்றுக் கொள்ளவேண்டுமென்றுஅவர் தெரிவித்தார்

ஒருஎதிர்க்கட்சிதலைவராக இருந்தும் திருகுலாம் நபிஆஸாத் அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளைஒதுக்கி நாட்டின் வளர்ச்சிக்குமுக்கியத்துவம் அளித்துசெயல்பட்டுவந்ததாகவும் அவர் கூறினார் ஒருநாடாளுமன்றஉறுப்பினராகவும் எதிர்க்கட்சித் தலைவராகவும் திருகுலாம்நபிஆஸாத் சிறப்பாகசெயல்பட்டார் என்றும் வருங்காலநாடாளுமன்றஉறுப்பினா்களுக்குஅவரதுபணிகள் எடுத்துக் காட்டாகஅமையும் என்றும் பிரதமா புகழாரம் சூட்டினார் தேசியவாதகாங்கிரஸ் கட்சித் தலைவர் திருசரத்பவர் பேசும்போது திருஆஸாத் பல்வேறபொறப்புகளில் நாட்டின் வளர்ச்சிக்காகஉண்மையாகஉழைத்ததாகஅவர் புகழாரம் சூட்டினார்

பெண்கள் முன்னேற்றத்திற்காகமாநிலஅரசுபல்வேறுதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாககுறிப்பிட்டமுதலமைச்சர்

அரசுபள்ளிகளில் பயிலும் ஏழைஎளியமாணவர்களுக்குமருத்துவக்கல்விகிடைக்கவேண்டும் என்பதற்காகளம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் பட்டப்படிப்புகளில் உள் ஒதுக்கீடுவழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

நாளைஅரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஆவோசனைமேற்கொள்ளும் இக்குழுவினர் மாவட்டஆட்சியர் மற்றும் காவல்துறைகண்காணிப்பாளர்களுடனும் விரிவாகஆய்வு மேற்கொள்கின்றனர் நாளைமறுநாள் தலைமைச் செயலாளர் மற்றும் பல்வேறுதுறைஉயரதிகாரிகளுடனும் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்துவிரிவாக ஆலோசனைமேற்கொள்ளவுள்ளனர்

இது கடந்தஆண்டைவிட ஒன்று புள்ளிநான்குளட்டுசதவீதம் அதிகமாகும்

அண்டைநாடுகளால் ஏற்படக்கூடியஅச்சுறுத்தல்களைகருத்தில் கொண்டு இந்தகூடுதல் நிதிஒதுக்கீடுசெய்யப்பட்டிருப்பதாக மூத்தபத்திரிக்கையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் தெரிவித்தார்

சென்னைஎம்

சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் வரலாற்றுசாதனைபடைத்த இந்திய அணிசொந்தமண்ணில் தோல்விஅடைந்ததரசிகர்களுக்கிடையேசற்றுஅதிர்ச்சியைஏற்படுத்தியது